சே்ந்தமக்கள் வீடுகளிலிருந்துவெளியேவரவேண்டாம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

இத்தொடர்பாக்டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ளபதிவில் நேற்றுகடைபிடிக்கப்பட்டமக்கள் சுய ஊரங்குநேற்றுடன் முடிவடைந்ததாககருதகூடாதுஎன்றுதெரிவித்துள்ளார் இதைவெற்றியாககருதிகொண்டாடங்களில் ஈடுபடக் கூடாதுஎன்றுகூறியபிரதமர் மிகநீண்டபோரின் தொடக்கம் தான் இது என்றுகுறிப்பிட்டுள்ளார் இந்தமிகப் பெரியசவாலைஎதிர்கொண்டுஅதைமுறியடிக்க முடியும் என்றும் மக்களால் பிரதமர் கூறியுள்ளார்

இதனைமீறுவோருக்குஎதிராகசுட்டரீதியானநடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்றும் அதுகூறியுள்ளது என்பதைபெரும்பாலானமக்கள் கடுமையாகஎடுத்துக் கொள்ளாததுகுறித்துபிரதமர் தடைவிதிப்பு திருநரேந்திரமோடிகவலைதெரிவித்துள்ளார் அரசுகள் வெளியிடும் உத்தரவுகளைதீவிரமாகபின்பற்றிமக்கள் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளவேண்டுமென்றுஅவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுதில்லியில் நேற்றுமாலைசெய்தியாளா்களிடம் பேசியஅமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திருவாவ் அக்வாவ் இதற்குத் தேவையானபலநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனஎன்றார்

வெளியிடங்களிலிருந்துவருகின்றநபா்களைதனிமைப்படுத்திவைப்பது நோய் பரவாமல் தடுப்பதற்கானஎளியவழிமுறைஎன்று இந்தியமருத்துவஆராய்ச்சிகவுன்சிலின் தலைமை இயக்குநர் திருபல்ராம் பார்கவாதெரிவித்துள்ளார்

தில்லியில் துணைநிலைஆளுநர் திருஅளில் பைஜாலும் முதலமைச்சர் திருஅரவிந்த் கெஜ்ரிவாலும் கூட்டாகசெய்தியாளர்களைசந்தித்தனர் அப்போது மருத்துவசேவைகள் வழக்கம்போல் செயவ்படும் என்றும் தனியார் பேருந்துகள் ஆட்டோரிக்ஷாக்கள் உள்ளிட்டபொதுபோக்குவரத்திற்குதடைவிதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர்

ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர்

இந்நோய் பற்றிவதந்திகள் பரப்பினால் கடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் முதலமைச்ச் எச்சரித்தாா் தமிழகசட்டப்பேரவையின் நடப்பு கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடையும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

நிறைவேற்றப்படும் என்றதெரிவிக்கப்பட்டது இந்ததீமானம் அவையில் ஒருமனதாகநிறைவேற்றப்பட்டது

இதன் தொடர்ச்சியாகதிமுக காங்கிரஸ் இந்திய யுனியன் முஸ்லீம் லீக் ஆகியஎதிர்க்கட்சிகள் சுட்டப்பேரவைகூட்டத்தொடரின் எஞ்ஜிய நாட்கள் முழுமைக்கும் புறக்கணிப்பதுஎன்று இன்றுஅறிவித்தன

இது தொடர்பாகடுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ளபதிவில் சமூக இடைவெளியைகடைபிடிக்கவேண்டியநேரம் இது என்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார்

கோவிட் பத்தொன்பதினால் தொழில் துறையினர் சந்தித்துள்ளபாதிப்பைஈடுசெய்யும் நோக்கில் சிறப்பு கடன் திட்டத்தைபாரத ஸ்டேட் வங்கிஅறிவித்துள்ளது

ஒராண்டுகாலத்திற்கு ஏழு புள்ளி இரண்டுஐந்துசதவீதவட்டிவிகிதத்தில் இந்தகடன்கள் வழங்கப்படும் என்றும் பாரத ஸ்டேட் வங்கிகூறியுள்ளது